வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடந்து முடிந்தது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

டிட்லி புயல் ஒடிசா ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்கிறது மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரவாக துஷார் மேத்தா நியமிக்கப்பட்டுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்றது வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மக்களிடையே காங்கிரஸ் பிரிவினையை ஏற்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

பிஜேபி மக்களை ஒருமைப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து பிரதமர் பணியாற்றி வருவதாகவும் இது தொடரும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் அரசு நிர்வாகத்தில் கூடுதல் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிப்பதற்கு தேவையான வழிமுறைகளை கணக்காயர்கள் அளிக்கவேண்டும் என்று குடியரகத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் தலைமை கணக்காயர்கள் மாநாட்டினை தொடங்கிவைத்து அவர் பேசினார்

இரண்டுநாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலுமிருந்து தலைமை கணக்காயர்கள் பங்கேற்றுள்ளனர் நகர்ப்புறங்களுக்கு ஈடான வசதிகள் கிராமப்புறங்களுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டிதன் அவசியத்தை குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராமத்தில் உள்ள கிராமியப்பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார் தேசுப்பிதா காந்தியடிகளின் போதனைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயத்திற்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் ரஃபேல் போர் விமானத்தின் விலை மற்றும் தொழில்நுட்ப விவரங்களை மத்திய அரசிடம் கோருமாறு விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமயிலாள டிவிஷன் பெஞ்ச் இது தொடர்பாக அரசுக்கு நோட்டஸ் அனுப்பவேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் நிராகரித்தது இந்த ஒப்பந்தம் குறித்து முடிவு மேற்கொள்ளப்பட்ட விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்தியஅரசுக்கு உத்தரவிட்ட டிவிஷன் பெஞ்ச் வழக்கினை முடித்து வைத்தது முன்னதாக இந்த வழக்கிள் விசாரணையின்போது மத்தியஅரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் அரசியல் காரணங்களுக்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி அதனை தள்ளுபடி செய்யவேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இது இரு அரசுகளுக்கிடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றும் அவர் கூறினார்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

திறன்மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்காக இரண்டு நிறுவனங்களை இணைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனபடி தொழிற்கல்விக்காள தேசிய குழுமம் மற்றும் திறன்மேம்பாட்டு நிறுவனம் இணைக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில்கல்வி மற்றும பயிற்சிக்கான தேசியக்குழுமம் என இந்த அமைப்புக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விபத்து நிகழ்ந்த பகுதியை இன்று பார்வையிட்ட அவர் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் ஒருவருக்கு எஃகு தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு அளிக்கவேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்

இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர் நற்பண்புகளுடன் செயவ்படுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவேண்டியதன் அவசியத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீயவர்தன் சிங் ரத்தோர் வலியுறுத்தியுள்ளார் சமூகவலைதளம் வாயிலாக கலந்துரையாடிய அவர் இவற்றை பயன்படுத்தவோர் பொறுப்புணர்வோடு செயல்படவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வங்கக்கடலில் உருவான புயல் டிட்லி புயல் ஒடிசா மற்றம் ஆந்திர கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்து செல்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவளடந்து டுடிசா ஆந்திரா கடற்கரை இடையே நாளை காலை கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநிலத்தின் தலைமைச்செயலர் திரு ஆதித்ய பிரசாத் இந்த புயல் நாளை அதிகாலை ஐந்தரை மணியளவில் தெற்கு ஒடிசா கடற்பகுதியை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார்

பள்ளி கல்லூரிகள் மற்றும் அங்கள்வாடி மையங்களுக்கு இரண்டுநாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பராக்கா விரைவு ரயில் ஹர்சந்த்பூர் அருகே தடம்புரண்டதில் இந்த விபத்து நேரிட்டது

காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்குமாறும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நநரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மீட்புப்பணிகளில் உத்தரப்பிரதேச அரகக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்தியஅரசு வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்தியஅரசின் சொலிசிட்டர் ஜெனரலாக திரு துஷார் மேத்தா நியமிக்கப்பட்டுள்ளார் நியமனங்களுக்கான அமைச்சரவைக்குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது

அம்மாநில சிறப்பு படையினரும் ஜம்மு கஷ்மீர் காவல்துறையும் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவர்களிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நாளை பங்கேற்கிறார்

இந்த அமைப்பில் முழு உறுப்பினராக இந்தியா இடம்பெற்றபிறகு நடைபெறும் இரண்டாவது கூட்டம் இதுவாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கங்கை மாசுபடுவதை குறைப்பதற்கு இதற்கான திட்டங்கள் உதவிடும் என்றார் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தகாலத்திற்குள் நிறைவேற்றப்படவேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

இப்போட்டியில் இந்தியா ஐந்தாவது முறையாக இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

ஐகர்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் வில்வித்தை பிரிவில் ஹர்விந்தர்சிங் தங்கப்பதக்கம் வென்றார்